மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை முதல் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை தொடக்க இருக்கிறார்

தியாகிகளின் வீர தீரத்தை நன்றியுடன் நினைவு கூரும் அதே வேளை தீவிரவாத சக்திகளை தோற்கடிப்பதற்கான மனஉறுதியை நாடு வலுப்படுத்தி கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தீவிரவாதமே ஜனநாயகத்திற்கு எதிரான மிகப் பெரிய அச்சுறுத்தல் என்பதால் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு எதிராக உலக சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என குடியரசுத் துணை தலைவர் திரு

நாடாளுமன்றம் மீதான கோழைத்தனமான தாக்குதலை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் நாடாளுமன்றத்தை பாதுகாப்பதற்காக இன்னுயிரை ஈந்தவர்களுக்கு நாடு எப்போதும் நன்றிக் கடன் பட்டிருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் தாக்கப்பட்டதன் நினைவு நாளை ஒட்டி இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பட்ஜெட்டிற்கு முன்னர் பல்வேறு தரப்பினருடன் மேற்கொள்ளும் ஆலோசனைகளை நாளை முதல் தொடக்க இருக்கிறார் பட்ஜெட்டிற்கு முந்தைய இந்த ஆலோசனை கூட்டங்கள் மெய்நிகர் முறையில் நடைபெறும் முதல் நாளான நாளை காலை மற்றும் பிற்பகல் அமர்வுகளில் நிதி அமைச்சர் நாடு முழுவதிலும் உள்ள முன்னிலை தொழில் அதிபர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வார்

கொரோனா பிரச்சனை காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வரும் மே மாதத்திற்குள் கணக்கெடுப்பு முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

கொரோனா பிரச்சனை இன்னும் முடியவில்லை என்றும் உலக சுகாதார அமைப்பும் இது குறித்து அடிக்கடி எச்சரித்து வருவதால் மக்கள் அஜாக்கிரதையாக இல்லாமல் முகக் கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என மருத்துவ சமூக பணியாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இது குறித்து ஜிப்மர் மருத்துவ சமூக பணியாளர் திரு

அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பாரதீய ஜனதாவில் சேரப் போவதாக அண்மையில் கூறியிருப்பதால் மாநில அஇஅதிமுக கட்சித் தலைமையின் அனுமதியுடன் துணை நிலை ஆளுநரை அணுகி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வலுவை நிருபிக்க முதலமைச்சருக்கு உத்தரவிடுமாறு வலியுறுத்தும் என்றும் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார்